தமிழிசை சவுந்தராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வானொலிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த நோய்த்தொற்று தொடர்பாக பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசினார் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கூடுதல் முன்னெச்சிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவா வலியுறுத்தினார்

பண்டிகையை வீட்டில் இருந்தே கொண்டாட வேண்டும் என்றும் அவர் வலியுறத்தினார் நாளிதழ்கள் வாயிலாக இந்த நோய்த்தொற்று பரவாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதன் காரணமாக நாளிதழ்களை படிப்பது பாதுகாப்பானதுதாள் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மருத்துவ தேவைக்கான ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார்

பிரம்மோஸ் ஏவுகணை கடற்படை கப்பலில் இருந்து இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது

சென்னை கடற்படை கப்பலில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை அரபிக்கடலில் உள்ள இலக்கினை துல்லியமாக தாக்கியதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்நாத் சிங் கடற்படை பிரம்மோஸ் திட்டக்குழு மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்

புவிபரசன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்